ரகுபதி ஆணையத்தின் செயல்பாடுகளை நிறுத்தி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

அதிகாரி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்

மாநில அமைச்சர் திரு வெல்லமண்டி நடராஜன் கூறியிருக்கிறார் சரக்கு மற்றும் சேவை வரி குழுவின் சிறப்புக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது

உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதிக்கு பி

சிந்து முன்னேறியுள்ளார் புதிய தலைமைச் செயலகம் கட்டியதில் நடைபெற்றதாகக் கூறப்படும் புகார் குறித்து விசாரணை நடத்த அஇஅதிமுக அரசால் அமைக்கப்பட்ட நீதிபதி ரகுபதி ஆணையத்தின் செயல்பாடுகுளை நிறுத்தி வைத்து சஸ்பெண்ட் செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

கருணாநிதி முன்னாள் துணை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முன்னாள் அமைச்சர் திரு துரைமுருகள் ஆகியோர் மனுத் தாக்கல் செய்தனர்

கடந்த சில ஆண்டுகளாக இந்த ஆணையம் செயல்படாமல் இருந்ததால் ஆணையத்திற்கு வழங்கக்கூடிய நிதி மற்றும் சலுகைகளை நிறுத்த உத்தரவிட்ட நீதிபதி செயல்பாட்டில் இருக்கும் இதர விசாரணை ஆணையங்களும் அவசியமா என்பதை ஆய்வு செய்ய அரசுக்கு உத்தரவிட்டார் எதிர்காலத்தில் இதபோன்ற ஆணையங்கள் அமைக்கும்போது அவற்றுக்கு காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டும் என்றும் நீதிபதி கூறினார் அண்ணா பல்கலைக் கழகத் தேர்வில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக அப்பல்கலைக் கழக் தேர்வுக் கட்டுப்பாட்டுப் பிரிவு முன்னாள் அதிகாரி திருமதி ஜி

உமா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் மாணவர்களின் விடைத்தாள்கள் மறுமதிப்பீடு செய்யப்பட்ட போது பணம் பெற்றதாக வந்த புகாரையடுத்து தமிழக காவல்துறையினர் நேற்று முன்தினம் திருமதி உமா உட்பட பத்த பேராசிரியர்கள்மீது வழக்குப் பதிவு செய்தனர் சிலரது வீடுகளிலும் சோதனைகள் நடத்தினர் இந்நிலையில் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய பல்கலைக் கழக துணைவேந்தர் திரு எம்

சூரப்பா திருமதி உமா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக கூறினார் பணம் பெற்றுக் கொண்டு அதிக மதிப்பெண்கள் வழங்கப்பட்ட விவகாரத்தில் மிகப் பெரிய வலைபின்னல் இருப்பதாக அவர் தெரிவித்தார் பல ஆண்டுகளாக இதுபோன்ற முறைகேடு நடைபெற்று வருவதாகவும் சிலருக்கு தெரிந்தும் கடந்த காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார் காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பர நாதர் கோவிலில் சிலைகள் செய்வதற்கு பக்தர்களிடமிருந்து நன்கொடையாக பெறப்பட்ட தங்கத்தில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசு காலஅவகாசம் கேட்டுள்ளது நேற்று இதுதொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் ஆர் மகாதேவன் ஆதிகேசவலு ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஆஜான அரகதரப்பு வழக்கறிஞர் இவ்வாறு கோரிக்கை விடுத்தார்

கோவில் பக்தர் ஒருவர் புகார் அளித்ததை அடுத்து சிலை கடத்தல் பிரிவினர் கோவிலின் தலைமை ஸ்தபதி முத்தையா உள்ளிட்ட ஒன்பது பேர் மீது கடந்த டிசம்பர் மாதம் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்தனர் இதே வழக்கில் கடந்த செவ்வாய்க் கிழமை இந்து சமய அறநிலையத் துறை கூடுதல் ஆணையர் திருமதி கவிதா கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது சிலை கடத்தல் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க உயர்நீதிமன்றம் தனிப்பிரிவை அமைத்துள்ள நிலையில் இந்த வழக்குகளை சீபிஐ விசாரணைக்கு மாற்றி மாநில அரசால் உத்தரவு பிறப்பிக்க முடியுமா என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சிலை கடத்தல் வழக்குகளை விசாரிக்கும் தனிப்பிரிவின் தற்போதைய நிலை குறித்து நீதிபதி மகாதேவன் கேள்வி எழுப்பினார் அகுற்குப் பதிலளித்த தமிழக அரசின் கூடுதல் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை சிலை கடத்தல் தடுப்புப் பிரிவு விசாரிக்கும் என்றும் மற்ற வழக்குகளை சிபிஐ விசாரிக்கும் என்றும் கூறினார்

தமிழக முதலமைச்சர் திரு

ஜக்கையன் மீது நடவடிக்கை எடுக்காதது சரியே என்று சுட்டப்பேரவைத் தலைவர் திரு தனபால் கூறியிருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தகுதிநீக்கம் குறித்து விளக்கம் அளிக்குமாறு உறுப்பினர் திரு ஐக்கையனுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது என்றும் ஆனால் அவர் ஆளுநரிடம் அளித்த மனுவை திரும்பப் பெற்றுக் கொள்வதாக கூறியதை அடுத்து அவர்மீதான நடவடிக்கை கைவிடப்பட்டது என்று பேரவைத் தலைவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது உள்நாட்டு சுற்றுலாப் பயணிகளைக் கவரும் மாநிலங்களில் தமிழகம் கடந்த ஐந்தாண்டுகளாக முதலிடத்தில் இருப்பதாக சுற்றுலாத் துறை அமைச்சர் திரு வெல்லமண்டி நடராஜன் கூறியிருக்கிறார்

வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளை கவருவதில் தமிழகம் நான்காவது இடத்தில் இருப்பதாகவும் மற்ற மாநிலங்களைக் காட்டிலும் தமிழ்நாட்டில் சாலை வசதிகள் சிறப்பாக இருப்பதால் சுற்றுவாப் பயணிகளின் வருகை அதிகமாக இருக்கிறது என்றார் சென்னையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திமுக தலைவர் திரு முகருணாநிதியை நேற்று மதச்சார்பற்ற ஜனதா தள் தலைவரும் முன்னாள் பிரதமருமான திரு தேவ கவுடா சந்தித்தார் அவரது உடல்நலம் குறித்து திமுக செயல் தலைவர் திரு முகஸ்டாலின் மற்றும் குடும்பத்தினரிடம் கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு

முகருணாநிதி முக்கியக் காரணம் என்று கூறினார் தமிழக மக்களுக்காக நீண்ட காலம் பணியாற்றியவர் திரு கருணாநிதி என்றும் அவர் விரைந்து குணமடைந்து உடல்நலத்துடன் நீண்டகாலம் வாழ வேண்டும் என்றும் அப்போது கூறினார் திமுக தலைவர் திரு முகருணாநிதி விரைந்து குணமடைய வேண்டும் என்று இலங்கைப் பிரதமர் திரு ரனில் விக்ரமசிங்கே கூறியிருக்கிறார் திருப்பதி திருமலையில் நேற்று தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுகுறித்து திமுக செயல் தலைவர் திரு முகஸ்டாலினிடம் தாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் திருகருணாநிதியின் உடல்நலம் குறித்து அறிந்து கொண்டதாகவும் தெரிவித்தார் சரக்கு மற்றும் சேவை வரி குழுவின் சிறப்பு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பாக சிறு குறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் கோரிக்கைகள் குறித்து இந்தக் கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது இந்நிலையில் பாட்னாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய சரக்கு மற்றும் சேவை வரி குழுவின் துணைத் தலைவர் திரு குஷில்குமார் மோடி பெட்ரோலிய பொருட்களை ஜிஎஸ்டி வரி வரம்பிற்குள் கொண்டு வருவது குறித்து இந்தக் கூட்டத்தில் விவாதிக்கப்படாது என்றார் மத்திய மாநில அரசுகளின் மக்கள் நலத் திட்டங்களுக்கான நிதியுதவிகள் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தால் உண்மையான பயனாளிகளை சென்றடைவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது

பவுன்ராஜ் கூறுகிறார்

வெங்கட்ராமன் தெரிவிக்கிறார்

சீனாவில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதிக்கு இந்தியாவின் பி